தொகுதிகளில் நாளை நடைபெறவுள்ளது மத்திய ஆயுத காவல்படையினர் வருடத்திற்கு நூறு நாள் விடுமுறை கிடைப்பதை உறுதி செய்வதற்கான திட்டம் குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா கூறியுள்ளார் குடியுரிமை திருத்த சுட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும் முத்தரப்பு ஜூனியர் மகளிர் கால்பந்து போட்டி இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஸ்வீடனை எதிர்கொள்கிறது

வாக்குப்பதிவு அமைதிபாக நடைபெறுவதற்கு தேவையாள அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு வினய்குமார் சௌவ்பே செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் ஐந்து கட்டங்களாக நடைபெறும் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் திங்கட்கிழமை எண்ணப்படுகின்றன மத்திய ஆயுத காவவ்படையினருக்கு வருடத்திற்கு நூறு நாட்கள் விடுமுறை கிடைப்பதை உறுதி செய்வதற்கான திட்டம் குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் மத்திய பாதுகாப்புப் படையாள எஸ் எஸ் பி யின் நிறுவனநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் நாட்டின் ஒற்றுமையையும் இறையாண்மையும் பாதுகாப்பதில் இந்த படையினா் முக்கிய பங்காற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் எல்லையை பாதுகாப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்த படை வீரர்ககளுக்கு தாம் வீர வணக்கம் செலுத்துவதாகவும் திரு அமித்ஷா கூறினார்

இந்த ரயில் நிலையங்களில் மெட்ரோ ரயில் நிற்காமல் செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

இப்பகுதிகளில் ஊர்வலங்கள் மற்றும் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் எவ்வித போராட்டத்திலும் ஈடுபட அனுமதிக்க வேண்டாம் என்று காவல்துறை இயக்குநர் திரு ஒ பி சிங் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

மத்திய தொகுப்பில் இருந்து எட்டு லட்சம் டன் பருப்பு வகைகளை மாநில அரசுகளுக்கு சந்தை விலைக்கு வழங்க மத்திய அரசு முன்வந்துள்ளது நேற்று புதுதில்லியில் நுகர்வோர் விவகாரங்களுக்கான செயலர் திரு அவினாஷ் பூநீவஸ்தவா தலைமையிலான கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது நாடு முழுவதும் பருப்பு விலையை சீராக வைத்துக் கொள்ளும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இதன் மூலம் அவர்களுக்கான வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் வடமாநிலங்களில் குளிரின் தாக்கம் அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது உத்தரக்காண்ட் மாநிலத்தில் கடும் பளி மூட்டம் காரணமாக சாலை ரயில் மற்றும் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது கஷ்மீர் மண்டலத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பனிபொழிவு காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட பகுதிகளிலும் கடும் குளிர் நிலவி வருகிறது இமாச்சலப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ஆகிய மாநிலங்களிலும் கடும் குளிர் நிலவி வருகிறது சரக்கு மற்றும் சேவை வரிக் குழுமத்தின் கூட்டம் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையில் நேற்று புதுதில்லியில் நடைபெற்றது

குடியுரிஸம திருத்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறியுள்ள உச்சநீதிமன்றம் அதற்கு இடைக்கால தடை விதிக்க மறுத்துள்ளது தலைமை நீதிபதி திரு போப்டே தலைமையிலான அமர்வு நேற்று இதற்கான பிறப்பித்தது

எந்த ஒரு பிரச்சினைக்காகவும் கல்வி நிறுவனங்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் கேட்டுக் கொண்டுள்ளார் பிடிஐ க்கு அளித்த பேட்டியில் இதனைத் தெரிவித்துள்ள அவா் மாணவா்களின் நலனுக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாகத் தெரிவித்தார்

தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தலுக்கான வேட்புமலுக்களை விலக்கிக் கொள்ள இன்று கடைசி நாளாகும்

உயர்கல்வித்துறையில் தமிழகம் முதன்மை பெற்றுள்ளதாக மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் கூறியுள்ளார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பங்கேற்ற உயர்கல்வி தொடர்பான இரண்டு நாள் மாநாட்டை இன்று உதகமண்டலத்தில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் மக்கள் நலத் திட்டங்கள் குறித்து மாணவா்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கிராமங்களுக்கு அவா்கள் களப் பயணமாக செல்ல துணைவேந்தர்கள் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றும் ஆளுநர் கேட்டுக் கொண்டார்

தமிழகத்தில் அடுத்த சில திளங்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் மாலத்தீவு கடல்ப குதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்குச் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் அமெரிக்க அதிபர் திரு டொனாவ்ட் டிரம்பை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் கீழவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது இரண்டு புகார்களின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட இந்த தீர்மானம் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டது

இருப்பினும் இந்த தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் மேலவையில் நிறைவேற்றப்பட்டால் மட்டுமே திரு டொனால்ட் டிரம்ப் பதவி நீக்கம் செய்யப்படுவார் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கீழவையில் அதிபர் ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கான தீர்மானம் நிறைவேறியது இது மூன்றாவது முறையாகும்

மும்பையில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் கொல்கத்தாவில் இன்று நடைபெறவுள்ளது